ஆலோசனை கூட்டம் தலைமை செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் நாளை நடைபெறுகிறது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறைவாக உள்ளது என்றும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத் துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அரியர் தேர்வுகள் மே மாதம் முதல் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஆக்ஸிஜன் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வேகமாக அதிகரித்து வரும் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் விதத்தில் எடுக்கவேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமை செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது சென்னை செங்கல்பட்டு கோவை காஞ்சிபுரம் நெல்லை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கோவிட் தொற்று அதிவேகமாக பரவி வருவதையடுத்து அதிக அளவில் பரிசோதனைகளை செய்வது தனிமை பகுதிகளை உருவாக்குவது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைப்படிக்க வலியுறுத்துவது தடுப்பூசி போடுவதை வேகப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது இதுகுறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் வருவாய் துறை ஆணையர் உள்துறை செயலாளர் காவல் துறை உயர் அதிகாரிகள் மருத்துவ நிபுணர் குழுவினர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அரியா் தோ்வுகள் மே மாதம் முதல் ஆன்லைன் மூலம் நடத்த வாய்ப்பு உள்ளதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறிய்ளளது

இதனை ஏற்றுக் கொண்ட தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி நீதிபதி திரு செந்தில்குமார் அமா்வு ஆன்லைன் மூலமாகவோ ஆப்லைன் மூலமாகவோ அனைத்து மாணவா்களும் தேள்வு எழுத வேண்டுமென்று உத்தரவிட்டனர் தேர்வு நடத்தும் தேதி குறித்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஆவோசனை பெற்று முடிவு செய்ய வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களை விரைந்து வழங்க வேண்டுமென்றும் இந்த நடைமுறைகள் எட்டு வாரத்திற்குள் முடிக்கப்பட வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா்

இதனையடுத்து பலரும் தற்போது ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொள்கின்றனர் வேலூர் மாவட்டத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயனாளிகள் இந்த தடுப்பூசியால் பக்கவிளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பாதுகாப்பானதாக உணர்வதாகவும் கூறினர்

பல்வேறு மாநிவங்களில் அதிகரித்து வரும் ஆக்சிஜன் தேவையை கருத்தில் கொண்டு அதனை வீணாகாமல் பயன்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது மாவட்டங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை சமூகமான முறையில் அனுப்புவதற்கு கட்டுபாட்டு அறைகளை உருவாக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

செங்கல்பட்டு மாவட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயீஸ் தெரிவித்துள்ளார் கோவை மாநகரில் உள்ள காந்தி பூங்கா கோவிட் தொற்று அதிகரிப்பு காரணமாக மறுஉத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் கோவிட் சிகிச்சை மையம் மற்றும் தடுப்பூசி போடும் முகாமை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திருமதி பீலா ராஜேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் வாக்கு எண்ணும் மையங்களை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் இன்று நேரில் ஆய்வு செய்தார் நெல்லை மாவட்டத்தில் கோவிட் பரவல் அதிகரிப்பு காரணமாக களக்காடு தலையணை நம்பிகோவில் ஆகிய சுற்றுலாத் தலங்களுக்கு செல்ல பொது மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு கோவிட் பரிசோதனை கட்டயாம் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு கிரண் குரலா தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி கெட்டூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கோவிட் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி கார்த்திகா இன்று நேரில் ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கை குறித்த அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய மல்யுத்த காம்பியன்சிப் போட்டியில் மகளிர் பிரிபில் இந்தியாவின் சரிதா தங்கப் பதக்கம் வென்றார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது